பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பீகார் மற்றும் ஒடிசாவில் நடைபெறும் மூன்று பிரச்சார பொதுக் கூட்டங்களில் இன்று உரையாற்றுகிறார் காங்கிரஸ் கட்சி இன்று தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது

ஜமாத் இ இஸ்லாமி மற்றும் ஜம்மு கஷ்மீர் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகளை தடை செய்வது குறித்து முடிவு செய்ய தீர்ப்பாயம் ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது

தீவிரவாதத்தை ஒடுக்க இணைந்து செயல்படுவது என இந்தியாவும் சிலியும் முடிவு செய்துள்ளன

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியை எதிர் கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளதை அடுத்து முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் பவாளிபட்னா மற்றும் பீகாரின் ஜம்முயி கயா ஆகிய இடங்களில் நடைபெறும் பொது கூட்டங்களில் உரையாற்றுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தமிழ்நாட்டின் காரைக்குடியில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுகிறார் நாளை அவர் நாகாலாந்து மாநிலம் திமாப்பூரில் நடைபெறும் பொது கூட்டத்தில் கலந்தகொண்டு உரையாற்றவுள்ளார்

மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஒன்பது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி நேற்றிரவு வெளியிட்டுள்ளது

மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தேர்தல் ஆணையம் நியமித்த அந்த மாநிலத்திற்கான சிறப்பு காவல்துறை பார்வையாளர் திரு விவேக் துபே கூறியுள்ளார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற அனைத்துக்கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் தேர்தலின்போது மத்திய படைகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மாநிலத்தை சேர்ந்த பெரும்பாவான எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின மாநிலத்தில் முதல்கட்டமாகவும் இரண்டாவது கட்டமாகவும் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் அவர் காணொலி காட்சி வாயிலாகவும் கலந்தரையாடினார் சிலிகுரி பகுதிக்கு இன்று நேரில் செல்லும் அவர் அப்பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார்

அதன் அடிப்படையில் அவரது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக வருமானவரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ரானுவம் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்புப் படை வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார் இந்த தாக்குதலில் ஒரு சிறுமி உட்பட மேலும் இருவரும் உயிரிழந்தனர்

பூஞ்ச் மாவட்டத்தில் மான்கோட் மற்றும் கிருஷ்ணாகட்டி பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று மூன்று முறை அத்தமீறி தாக்குதலில் ஈடுபட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவ தரப்பில் தகுந்த பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் நிலவும் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக புதுதில்லியில் உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரை சேர்ந்த ஜமாத் இ இஸ்வாமி மற்றும் ஜம்மு கஷ்மீர் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகளை தடை செய்ய போதிய காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்ய தீர்ப்பாயம் ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்தர்சேகர் தலைமையில் இந்த தீர்ப்பாயம் செயல்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சுட்டத்தின்கீழ் கூறப்பட்டுள்ள அம்சங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பாயத்தை அமைக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சிறப்பு உத்திகள் படைப் பிரிவு தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் என் ஜே எஸ் தில்லான் பொறுப்பேற்றுள்ளார் நாட்டின் அனுஆயுதங்கள் மற்றும் அவை தொடர்பான படை கலன்களை பாதுகாப்பது இந்த பிரிவின் பொறுப்பாகும் ஏர் மார்ஷல் திரு வாலியாவுக்கு அடுத்தப்படியாக அவர் இப்பொறுப்பை ஏற்றுள்ளார் அனைத்து விதமான தீவிரவாத நடவடிக்கைகளையும் ஒடுக்குவதில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சிலியும் முடிவு செய்துள்ளன

இருதாப்பு உறவுகளையும் பொருளாதார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது குறித்துஅவர்கள் ஆலோசனை நடத்தினர்

பின்னா் இந்தியா சிலி வா்த்தக கூட்டமைப்பு மாநாட்டிலும் குடியரகத்தலைவர் உரையாற்றினார் சிலி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதை தொடர்ந்து இளம் விஞ்ஞானிகளுடன் அவர் கலந்துரையாடினார்

யாத்திரை மேற்கொள்பவர்கள் அதற்கு முன்பாக தங்களது மருத்துவரிடம் உடல் தகுதி குறித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு குகை கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது

வங்கி கடன் மோசடியில் ஈடுபட்டு லண்டன் தப்பிச் சென்ற வைர விபாபாரி நீரவ் மோடிக்கு சொந்தமான பொருட்களை ஏலம் விடுவதிலிருந்து விலக்கு அளிக்கமுடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது நீரவ் மோடியின் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களை ஏலம் விட வருமானவரித்துறை முடிவு செய்தது இதை எதிர்த்து நீரவ் மோடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் திரு அகில் குரேஷி திரு சரங் கோத்வால் ஆகியோர் அடங்கிய அமர்வு தள்ளுபடி செய்தது ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜே ரெப்கோவானை மாஸ்கோவில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயாள ஒத்துழைப்பு அழுசக்தி மூலப்பொருள் விளியோக நாடுகள் குழுவில் இந்தியா இடம்பெறுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர்கள் ஆவோசனை நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் நான்குநாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு அந்நாட்டின் மூத்த ரானுவ அதிகாரிகளை சந்தித்து பேசும் அவர் இருநாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்தபோது காற்றின் வேகம் திசைமாறியதில் அந்த வீரர்கள் அதில் சிக்கிக் கொண்டதாக அந்நாட்டின் மேலாண்மை துறை அமைச்சகம் கூறியுள்ளது தீயில் சிக்கிய வீரர்களை மீட்க மீட்பு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சாங்ஷி மாகாணத்தில் மற்றொரு காட்டுத்தீ ஏற்பட்டதாகவும் அது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்